எஸ் பதாரியா கூறியுள்ளார் ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்திருப்பது வளர்ச்சிக்கான மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு ஏற்ப அமைந்திருப்பதாக நிதி அமைச்சகம் கூறியுள்ளது புதுச்சேரியில் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த அனைத்து தரப்பினரும் பங்களிக்க வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி அழைப்பு விடுத்துள்ளார் புதுச்சேரியில் காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அரசியல் கட்சிகள் தொடக்கியுள்ளன இந்திய விமானப்படையின் செயல்பாட்டுத் தயார் நிலை உச்சத்தில் இருப்பதாகவும் விமானப்படையின் செயல்பாடுகளில் கடந்த ஆண்டு பாலாக்கோட் தாக்குதல் உட்பட பல மைல்கற்கள் எட்டப்பட்டதாகவும் விமானப்படையின் தலைவர் ஏர்சீப் மார்ஷல் திரு

எஸ் பதாரியா கூறியுள்ளார் ஆயினும் இந்திய விமானப் படையினர் பழைய பெருமைகளை மட்டுமே நம்பியிருக்க மாட்டார்கள் என்று அவர் இன்று புதுடில்லி யில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார்

இந்த செய்தியாளர் கூட்டத்திற்கு முன்பாக பாலாக்கோட் வான்வழித் தாக்குதல் பற்றிய சில வீடியோ படங்களையும் விமானப்படை வெளியிட்டது

ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு வழங்கும் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப் பட்டிருப்பதால் வீட்டுக் கடன் மற்றும் வானக் கடன் மீதான வட்டி விகிதமும் குறையம் என எதிர்பார்க்கப் படுகிறது

ஒன்றேகால் லட்சம் ரூபாயாக உயர்த்தப் பட்டுள்ளது

நாடு முழுவதும் வர்த்தக நிறுவனங்களால் கடன் அட்டைகள் மற்றும் ஏடிஎம் அட்டைகள் ஏற்கப்படுவதை உறுதிப்படுத்த ஏதுவாக நிதி ஒன்றை அமைக்கவும் ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் கார்பொரேட் நிறுவனம் ஒன்றினால் இயக்கப்படும் நாட்டின் முதலாவது ரயிலான லக்னோ டெல்லி தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இன்று லக்னோ ரயில்நிலையத்தில் இருந்து கொடியசைத்துத் தொடக்கிவைத்தார்

இந்த ரயிலில் உணவு பரிமாற பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக மரப் பொருட்கள் பயன்படுத்தப் படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த அனைத்துத் தரப்பு மக்களும் தங்களால் இயன்ற பங்களிப்பைத் தரவேண்டும் என துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி அழைப்பு விடுத்துள்ளார் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே வருவதாக உள்ளூர் பத்திரிகை ஒன்றில் வெளியாகியுள்ள கட்டுரை ஒன்றைச் சுட்டிக்காட்டி இன்று அறிக்கை ஒன்றை வெளியட்ட அவர் மழைநீர் சேகரிப்பில் அனைத்துத் தரப்பு மக்களும் பங்களிக்க வேண்டும் என்றும் வடகிழக்கு பருவ மழை நீரை சேகரிக்க ஏதுவாக அனைத்து கால்வாய்கள் மற்றும் குளங்களைத் தூர்வார வெண்டும் என்றும் வலியுறுத்தினார் விவசாயிகள் சொட்டுநீர் பாசனம் மற்றும் மாற்றுப் பயிர் சாகுபடிக்கு மாறவேண்டும் என்றும் கிராமப்புறங்களில் ஏரி குளங்களை தூர்வாரும் பணிகளில் மகளிர் சுயடதவிக் குழுவினர் அவர் கேட்டுக்கொண்டார் அரசியல் தலைவர்கள் அரசின் நிதி ஒதுக்கீடுகளை மட்டுமே நம்பியிராமல் தத்தம் மக்களை ஒருங்கிணைத்து இத்தகைய பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும குடியிருப்போர் சங்கங்கள் மற்றும் மாணவர்களையும் இப்பணிகளில் ஈடுபடுத்தி மழைநீர் சேகரிப்பை ஓர் இயக்கமாகவே மாற்றவேண்டும் என்றும் துணைநிலை ஆளுனர் வலியுறுத்தினார் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர்கள் ஆற்றுமணல் எடுக்கும் பணிகளில் அண்டை தமிழக அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தொழில்நிறுவனங்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொழில்நுட்பங்களில் கூடுதல் முதலீடு செய்யவேண்டும் என்றும் துணைநிலை ஆளுனர் கேட்டுக்கொண்டார்

காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமார் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு புவனேஸ்வரன் ஆகியோருக்கு இடையில்தான் முக்கியப் போட்டி நிலவுகின்ற போதிலும் முன்னாள் அமைச்சர் திரு

கண்ணன் தலைமையிலான மக்கள் முன்னேற்ற காங்கிரசைச் சேர்ந்த திரு வெற்றிச்செல்வனும் முக்கிய வேட்பாளர்களில் ஒருவராகக் கருதப் படுகிறார் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று இத்தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் கூட்டணிக் கட்சித் தலைவர்களுடன் இணைந்து காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமா ருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தைத் தொடக்கினார் புதுவை யூனியன் பிரதேசத்தின் வளர்ச்சியை துணைநிலை ஆளுனர் தடுத்து வருவதால் மக்கள் தாங்களாகவே முன்வந்து காங்கிரஸ் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்குக் கூட்டணியை ஆதரிப்பதாக அவர் அப்போது கூறினார் எதிர்கட்சித் தலைவர் திரு

ரங்கசாமி பலமுறை ஆட்சி மாற்றத்திற்கு முயன்றும் வெற்றிபெற முடியவில்லை என்றும் திரு நாராயணசாமி குறிப்பிட்டார் இதற்கிடையே என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று சாரம் தென்றல் நகரில் காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியின் தேர்தல் அலுவலகத்தைத் திறந்து வைத்து அப்பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தைத் தொடக்கினார் பிரச்சாரத்திற்கு இடையே அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி மக்கள்நலத் திட்டம் எதையம் அமல்படுத்தவில்லை என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என்பதால் இந்த இடைத்தேர்தல் புதுச்சேரிக்கு மிகவும் முக்கியமானது என்றார் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் அதிகாரப் போட்டியிலேயே அரசு கவனம் செலுத்தி வருவதாகக் குற்றம் சாட்டிய அவர் முந்தைய என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலும் இதேபோன்ற நிலைதான் இருந்த போதிலும் மக்கள்நலத் திட்டங்கள் தடைபடவில்லை என்றார் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமார் தமது பிரச்சாரத்தில் எதிர் கட்சித் தலைவர் திரு

அஇஅதிமுக சட்டமன்றத் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுப் பேசுகையில் காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தல் ஆளும் கட்சியினரால் மக்கள் மீது திணிக்கப்பட்ட தேர்தல் என்றார்

வைத்திலிங்கம் தொகுதியை ராஜிநாமா செய்யவெண்டிய காரணம் என்ன என்றும் அவர் வினவினார் பள்ளிக்கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் வகையில் புதுவைக்கு தனி கல்வி வாரியம் அமைக்க வேண்டுமென முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கோரியுள்ளார்

பள்ளிக்கல்வியின் தரம் பற்றிய நிலவரங்களை இன்னும் ஆழமாக பகுப்பாய்வு செய்து பார்க்கையில் இதற்கு பல காரணங்கள் கிடைக்கலாம் என்பதால் இக்காரணங்களைக் களைய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார்

நிலுவை சம்பளம் வழங்க பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட பணத்தை குடிமைப் பொருள் வழங்குதுறை பாப்ஸ்கோ நிறுவனத்திடம் இருந்து வரவேண்டிய பாக்கிக்கு வரவு வைத்து விட்டதாக இவர்கள் குற்றம் சாட்டினர் குடிமைப் பொருள் வழங்குதுறை இயக்குனர் திரு

புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை போலிசார் கைது செய்துள்ளனர் இவர் விழுப்புரம் மாவட்டம் கூனிமேடு பகுதியைச் சேர்ந்த புவனேஷ் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஏற்கனவே முதலமைச்சர் திரு நாராயணசாமி அமைச்சர் திரு கந்தசாமி ஆகியோரின் வீடுகளில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுத்த புகாரின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டு சில தினங்களுக்கு முன்புதான் இவர் வெளியே வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவர் மனநிலை சரியில்லாதவர் என்றும் கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய விமானப்படை மிக அதிக செயல்பாட்டுத் தயார் நிலையில் இருப்பதாக விமானப்படைத் தலைவர் ஏர்சீப் மார்ஷல் ஆர்

பதாரியா கூறியுள்ளார் ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்திருப்பது வளர்ச்சிக்கான மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு ஏற்ப அமைந்திருப்பதாக நிதி அமைச்சகம் கூறியுள்ளது புதுச்சேரியில் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த அனைத்து தரப்பினரும் பங்களிக்க வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி அழைப்பு விடுத்துள்ளார் புதுச்சேரியில் காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அரசியல் கட்சிகள் தொடக்கியுள்ளன இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது